பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைகளிலிருந்து நாளை முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விட முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி ஆணையிட்டுள்ளார்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

வியட்நாம் ஓப்பன் பேட்மிட்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சௌரப் வர்மா ஜப்பாவின் மினோறு கோஹாவை எதிர்கொள்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி ஆணையிட்டுள்ளார்

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த அவர் அறிவுறுத்தினார்

தமிழக மின் நுகர்வோரை பாதிக்காத வகையில் முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து மத்திய அரசின் மின்கொள்கை வரைமுறை குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனுமதியின்றி பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர் வைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் சென்னையில் பேன் விழுந்து இளம்பென் உயிரிழந்த சம்பவம் எதிர்பாராமல் நேரிட்ட விபத்து என்றும் இதற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது என்றும் தெரிவித்த அவர் இச்சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழகத்தில் அரசு அச்சகங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர் நாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அரசு ஆவணங்களை அரசு அச்சகத்திலேயே அச்சிடும் வசதிகள் தமிழகத்தில் தான் உள்ளது என்றார்

சம்பத் தென் தமிழக மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கில் சென்னை குமரி இடையே தொழில் வழி முன்னேற்ற சாலை அமைக்கப்பட உள்ளதாக மாநில தொழில் துறை அமைச்சர் திரு

சம்பத் தெரிவித்துள்ளார்

தமிழக தொழில்துறை மிகச்சிறப்பாக உள்ளதாக கூறிய அமைச்சர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மிகச்சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார்

வேலுமணி மகளிர் சுயஉதவிக்குழுவினருக்கு கடன் வழங்குவதில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக மாநில ஊரக மற்றும் நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி தெரிவித்துள்ளார் உதகையில் பள்ளி மாணாக்கருக்கு விலையில்லா மடிக்கணிணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக அரசு மருத்துவக்கல்லூரி மற்றும் மருத்துவமணை அமைக்கும் திட்டம் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார்

ச்ச்ச்ச்ச்ச் உயர்கல்வி பல்கலைகழகங்கள் வருடாந்திர அடிப்படையில் தங்களது பாடத்திட்டங்களின் தரத்தை மேம்படுத்துவதன் அவசியத்தை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு தலைவர் பேராசிரியர் அனில் டி

சென்னையில் இன்று நடைபெற்ற இந்திய உயர்கல்வி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் சர்வதேச சான்றுகளுடன் கூடிய தரமான ஆராய்ச்சிக் கட்டுரைகளை அதிக அளவில் இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் சமர்ப்பிப்பதாக கூறினார்

நிலுவையிலுள்ள காசோலை மோசடி மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு குற்றவியல் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச முறையில் தீர்வு காணப்பட்டு வருகிறது

இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகிலேயே மிக அதிக அளவில் பேசப்படும் நான்காவது சிறந்த மொழியாக ஹீந்தி விளங்குகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஆட்சிமொழி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இந்தியாவை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் ஹிந்தி மொழிக்கு உள்ளது என்றும் அவர் எடுத்துரைத்தார் ஒரே தேசம் ஒரு மொழி என்ற மகாத்மா காந்தியடிகள் சர்தார் வல்லபபாய் பட்டேலின் கனவை நினைவாக்க ஹிந்தி மொழியை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் ஹிந்தி மொழி வளர்ச்சிக்காக மிகச்சிறந்த பங்காற்றிய பல்துறை அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கினார்

ஸ்டாலின் ஹிந்தி மொழி தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு

க

ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் உலகத் தர வளமிக்க மனித ஆற்றல் இந்தியாவிலும் அதிநவீன தொழில்நுட்பத்தின் உறைவிடமாக சுவிட்சர்லாந்து திகழ்வதையும் எடுத்துரைத்தார் சுகாதாரம் தகவல்தொழில்நுட்பம் சூரியசக்தி வாகன உற்பத்தி விண்வெளி மற்றும் உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பிற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் வெங்கய்ய நாயுடு சென்னை ஹைதராபாத் கொல்கத்தா மும்பை உள்ளிட்ட இடங்களில் உச்சநீதிமன்ற அமர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு

கொள்ளிடம் ஆற்றில் நீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது

இருவரி தஞ்சை மாவட்டத்தில் தேசிய சிறுபான்மையினர் வளர்ச்சி மற்றும் நிதிக்கழகத்தின் சார்பில் உதவித்தொகையுடன் கூடிய திறன்வளர்ப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் குடிமராமத்து பணிகள் மழைக்காலத்திற்கு முன்பாகவே முடிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்